கர்நாடகா மற்றும் கோவா அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக இன்று மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

புதுச்சேரியில் ராஜ்நிவாசின் நீர்மிகு புதுச்சேரி கழுவில் இடம்பெற்றுள்ள நிலத்தடி நீர் நிபுணர் திரு மனோகருக்கு ஆரோவில் பல்லுயிர்ச் சூழல் பாதுகாப்பு மையம் விருது வழங்கியுள்ளது மக்கள் தொகைய கட்டுப்படுத்துவது மிக கடினமானதே என்றாலும் சரியான தொலைநோக்கு பார்வையும் சாதாரண மக்களுடன் சரியான தகவல் தொடர்பும் இருந்தால் மக்கள் தொகை கட்டுபாட்டை சாதித்து விட முடியும் என்று மத்திய சுகாதார துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் குறைந்த செலவில் எளிதாக அணுக தகுந்த விதத்தில் சுகாதார வசதிகளை வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் நோய் வருமுன் காக்கும் பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டமே இதற்கு எடுத்துக்காட்டு என்றும் அவர் கூறினார் சுகாதாரம் தொடர்பான எந்த திட்டத்திலும் சரியான தரமான தகவல்களை மக்களுக்கு வழங்குவதே முக்கியம் என்றும் போலியோ ஒழிப்பு திட்டம் வெற்றி பெற்றதற்கு இதுவே காரணம் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

ராஜினாமா பிரச்சனைக்கு பேரவைத் தலைவர் இன்றே தீர்வு காண வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதை தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவை தலைவர் திரு

ஆர் ரமேஷ்குமார் உச்சநீதிமன்றத்தை அணுகி இன்றைய தினமே பிரச்சனைக்கு தீர்வு காண வாய்ப்பில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவை மாற்ற வேண்டும் என்றும் முறையீடு செய்தார் உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டு விட்டதால் பேரவைத் தலைவரின் மனு நாளை பரிசீலிக்கப்படும் என நீதிமன்றம் கூறியுள்ளது

முன்னதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு அதீர் ரஞ்சன் சவுத்ரி பூஜ்ய நேரத்தில் இப்பிரச்சனையை எழுப்பி பேசுகையில் இரு மாநிலங்களிலும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இன்று மாநிலங்களவையில் பூஜ்ய நேரமும் கேள்வி நேரமும் ரத்து செய்யப்பட்டு மத்திய பட்ஜெட் மீது விவாதம் நடத்தப்பட்டது இந்திய பொருளாதாரத்தில் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்களை கொண்டு வரும் உத்தேசம் எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரம் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்திய பொருளாதாரம் வலுவாக்கப் பட்டுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக பல நடவடிக்கைகளை எடுத்து இருப்பதாகவும் பிஜேபி உறுப்பினர் திரு அனில் ஜெயின் கூறினார் திமுகவை சேர்ந்த திரு திருச்சி சிவா அகாலி தளத்தை சேர்ந்த திரு நரேஷ் குஜ்ரால் உள்ளிட்டவர்களும் பட்ஜெட் மீதான விவாதங்களில் பங்கேற்று பேசினர் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடன் சுமை காரணமாக விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது குறித்து மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பிரச்சனை எழுப்பினார் கடனை திருப்பி செலுத்துமாறு விவசாயிகள் மிரட்டப்படுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதற்கு பதில் அளிக்கையில் நாட்டில் விவசாயிகளின் தற்கொலை குறைந்து இருப்பதாகக் கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் இந்நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார்

இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்த அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் குறைந்த முதலீட்டை கொண்டே அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக கூறினார்

திமுகவை சேர்ந்த திரு

சண்முகம் திரு

வில்சன் மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோ அஇஅதிமுகவை சேர்ந்த திரு முகமது ஜான் திரு

சந்திரசேரகன் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இந்த அறுவர்

அஇஅதிமுக வேட்பாளராக புதிய நீதிக்கட்சியின் தலைவர் திரு

சண்முகம் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் புதுவையில் ராஜ்நிவாசால் அமைக்கப்பட்ட நீர்மிகு புதுச்சேரி குழுவின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான நிலத்தடி நீர் நிபுணர் திரு

மனோகர் என்றும் இம்முயற்சிகள் காரணமாகவே கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் புதுவையில் நிலத்தடி நீர் மட்டம் ஓரளவு மேம்பட்டதாகவும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது நீர்மிகு புதுச்சேரி குழுவில் இடம்பெற வாய்ப்பளித்த துணைநிலை ஆளுநருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் இணைந்து புதுச்சேரியின் நீர்வளத்தை பாதுகாப்பதே தமது முக்கிய பணியாக தொடரும் என்றும் விருதாளர் திரு

மனோகர் கூறியுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தின் வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க ஏதுவாக கூட்டத்தொடரை குறைந்த்து ஒருமாத காலம் நடத்த வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது செயல்திறன் குறைப்பாட்டை மூடி மறைக்கவே மத்திய அரசு குறை கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டு மறுவரையறை பணிகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை களைந்த பின்னரே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

மாநில தேர்தல் ஆணையர் பதவி நியமனப் பதவி என்பதால் அரசால் அனுப்பி வைக்கப்படும் பட்டியலில் உள்ளவர்களில் ஒருவரைத்தான் துணைநிலை ஆளுநர் இப்பதவிக்கு நியமிக்க வேண்டுமே தவிர பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யத் தேவையில்லை என்றும் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார்

சலீம் கோரியுள்ளார் புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான மத்திய அரசின் இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அரசியல் சாசனப்படி இந்த இடஒதுக்கீடு செல்லுபடியாகுமா என்பது பற்றிய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் கூறினார் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க தமிழகத்தை போல புதுவை அரசும் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்

புதுச்சேரி சுகாதார மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிராந்திய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசுகையில் இதை தெரிவித்தார் ஏனாமில் பிரெஞ்சு கால்வாயில் இருந்து பம்புகள் மூலம் கோதாவரி நீர் எடுக்கும் திட்டம் இன்று வெற்றிகரமாக வெள்ளோட்டம் விடப்பட்டது

கர்நாடகா மற்றும் கோவா அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக இன்று மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

புதுச்சேரியில் ராஜ்நிவாசின் நீர்மிகு புதுச்சேரி குழுவில் இடம்பெற்றுள்ள நிலத்தடி நீர் நிபுணர் திரு மனோகருக்கு ஆரோவில் பல்லுயிர்ச் சூழல் பாதுகாப்பு மையம் விருது வழங்கியுள்ளது